சுகாதாரம் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுடன் இன்று கலந்துரையாடுகிறார்

தமிழக முதலமைச்சர்களின் கூட்டத்தை கூட்டுமாறு பிரதமரிடம் கர்நாடகா உயர்மட்டக் குழு வலியுறுத்தியுள்ளது

திறந்துவிடப்பட்ட தண்ணீர் காரணமல்ல என மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்துள்ளது

தமிழக அரசின் புதிய தகவல் தொழில்நுட்பக் கொள்கையில் தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

இனி விரிவான செய்திகள் ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமள் திரு நரேந்திர மோடி சுகாதாரம் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுடன் இன்று காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடுகிறார் தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் ஊட்டச்சத்தின் அவசியம் பற்றிய விழிப்புண்வை ஏற்படுத்தும் விதமாக இம்மாதம் முழுவதும் ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடப்படும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அறிவித்துள்ளது இதன்படி இளம் குழந்தைகள் பெண்கள் மற்றும் வளர்இளம் பெண்களிடையே ஊட்டச்சத்து பற்றாக்குறை ரத்தசோகை போன்ற பாதிப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நடு வானிலேயே ஒரு விமானத்திலிருந்து மற்றொரு விமானத்திற்கு எரிபொருள் நிரப்பும் திறமையை பெற்ற நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது

பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மேற்கொண்ட இந்த சோதனைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் விமானப்படை வழங்கியதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இந்த சோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்டதற்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இந்திய விமானப்படை மற்றும் இந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் நிறுவனம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளுக்கும் பாதுகாப்பு அமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்துள்ளார் சத்தீஷ்கட் மாநிலத்தில் அதிக அளவில் உயிரி எரிபொருள் உற்பத்தி செய்ய வாய்ப்புள்ளதாக மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார் ராய்ப்பூரில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவா் சத்தீஷ்கட் மாநிலம் உயிரி எரிபொருள் உற்பத்தி மண்டலமாக உருவெடுக்கும் அளவிற்கு முன்னேறியுள்ளது என்றார் இம்மாநிலத்தில் உள்ள காட்டாமணக்கு எண்ணெய் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட உயிரி ளரிபொருளை பயன்படுத்திதான் அண்மையில் டேராடுன் தில்லி இடையேயான விமானம் இயக்கப்பட்டதாக கூறினார் உயிரி எரிபொருளை அதிக அளவில் உற்பத்தி செய்வதன் மூலம் விவசாயிகள் பழங்குடியின மக்கள் மற்றும் வனப்பகுதியில் வசிப்பவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் எத்தனால் மெத்தனால் உயிரி ளிபொருள் மற்றும் ளிவாயு மூலம் இயங்கும் வாகனங்களை பயன்படுத்துவதன் வாயிலாக பெட்ரோல் டீசலை சார்ந்திருக்கும் நிலையை தவிர்க்க முடியும் எனவும் திரு கட்கரி குறிப்பிட்டாா் வெளிநாடுகளுக்கு பாா்சல் அனுப்ப ஆதாா் அட்டை கட்டாயமில்லை என இந்திய அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது எனினும் பாா்சல் அனுப்ப தேவையான ஏதாவது ஒரு அடையாள அட்டை பட்டியலில் ஆதாா் எண்ணும் இடம்பெற்றுள்ளதாக அஞ்சல் துறை விளக்கமளித்துள்ளது நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள விதிமுறைகளின்படி வெளிநாடுகளுக்கு பார்சல் அனுப்பும்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏதாவது ஒரு அடையாள அட்டையை காண்பிக்க வேண்டியது அவசியம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது

முன்னாள் குடியரசுத்தலைவா் அப்துல் கலாம் மற்றும் முன்னாள் முதலமைச்சா் எம் ஐி ஆர் ஆகியோர் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் என ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோகித் கூறியுள்ளா்

குழந்தைகள் மற்றும் மாணவர்களிடம் அவர் காட்டிய அன்பு அளவற்றது என்றும் ஆளுநர் கூறினாா் அதேபோன்று எம் ஜி ஆரும் தமது பதவிக்காலம் முழுவதும் தோற்கடிக்க முடியாதவராக திகழ்ந்ததுடன் ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காகப் பாடுபட்டவர் என்றும் ஆளுநர் தெரிவித்தார்

காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் புதிய அணை கட்டுவது பற்றி விவாதிக்க கர்நாடக தமிழக முதலமைச்ச்களின் கூட்டத்தை கூட்டுமாறு பிரதம் திரு நரேந்திர மோடியிடம் கர்நாடக உயர்மட்டக் குழு வலியுறுத்தியுள்ளது அம்மாநில முதலமைச்சர் திரு குமாரசாமி தலைமையில் முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினா் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து மேகதாது அணைக் கட்டுவதற்கு அனுமதி அளிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக நீர்பாசனத் துறை அமைச்சர் திரு டி கே ஷிவ்குமார் மேகதாது அணை கட்டுவதால் காவிரி நடுவர்மன்ற உத்தரவுபடி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றாா்

கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் காரணமல்ல என மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்துள்ளது முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து அதிக அளவில் திறக்கப்பட்ட தண்ணீர் இடுக்கி அணைக்கு சென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக கூறியுள்ள கேரள அரசு முல்லைப் பெரியாறு அணையின் நீர்த்தேக்க அளவை குறைக்கக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது இந்நிலையில் கேரள வெள்ள பாதிப்பு குறித்து மத்திய நீர்வள ஆணையம் மேற்கொண்ட ஆய்வறிக்கை நீர்வள அமைச்சகத்திடம் சமா்ப்பிக்கப்பட்டுள்ளது

மேலும் முல்லைப் பெரியாறு அணை மட்டுமின்றி மாநிலத்தின் பிற அணைகளிலிருந்தும் சரியான அளவுக்குதான் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாகவும் வெள்ளப்பெருக்கிற்கு இது காரணமல்ல என்றும் மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்துள்ளது

முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னையில் நேற்று வெளியிட்ட இந்த கொள்கையில் இரவு பணிக்குச் செல்லும் பெண்களுக்கு பெண் கண்காணிப்பாளர் மூலமே பாதுகாப்பு அளிக்க வகை செய்யப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பை பெறுவதற்கான திறன் மேம்பாட்டை அளிக்கவும் சிறப்பு மேம்பாட்டு மையங்களை உருவாக்குவதற்கும் ஏதுவாக தொழில் நிறுவனங்கள் கல்லூரிகளுடன் இணந்து வெளிநாட்டு மொழிகளை கற்பதற்கும் தேவையான பணியாற்றுவதற்கும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த கொள்கையில் கூறப்பட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சா் ஜெயலலிதாவின் செல்வ வரிக்கணக்கு தொடா்பான வழக்கில் அவரது சட்டப்பூர்வ வாரிககள் பற்றிய விவரங்களை தெரிவிக்குமாறு வருமான வரித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான வருமான வரித்துறையின் மனுவை விசாரித்த நீதிபதிகள் குலுவாடி ரமேஷ் மற்றும் கல்யாண சுந்தரம் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஜெயலலிதா ஏதேனும் உயில் எழுதி வைத்திருக்கிறாரா என்பது பற்றிய விவரத்தையும் தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளது

இத்திட்டத்தின் மூலம் கற்றுப்புறத் துய்மை பாதுகாக்கப்படுவதுடன் இயற்கை உரம் தயாரிப்பு உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஆயுதம் ஒழிப்பு பற்றி பேச்சு நடத்துவதற்கு விருப்பம் தெரிவித்து வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அமெிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் க்கு எழுதிய கடிதம் கிடைத்துள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது

நாகை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற மாநில அளவிலான கூடைப்பந்தாட்டம் போட்டியில் மதுரை அணி வெற்றிபெற்று கோப்பையை கைப்பற்றியது